பகுதிகளில் பாதுகாப்பு சூழ்நிலை குறிதத ஆய்வு மேற்கொண்டார்

காற்றலை மின் உற்பத்தி மற்றும் சூரிய மின் சக்தி கட்டமைப்புகளை பார்வையிட்டார்

சீனாவில் நடைபெற்ற சா்வதேச சேலஞ்சா் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் அஸ்ஸாமில் தேசிய குடிமக்கள் பதிவேடு இன்று வெளியிடப்பட்டது

இன்று காலை பத்து மணி அளவில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டது இதற்கான சேவை மையங்களில் இப்பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது இப்பட்டியலில் இடம்பெறாதவர்கள் வெளிநாட்டவருக்கான தீர்ப்பாயத்தில் முறையிடலாம் என்று அஸ்ஸாம் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

பட்டியிலில் இடம்பெறாதவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்றும் அம்மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது வாயிலாகவும் பொதுமக்கள் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் இணையதளம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த நடவடிக்கை முழுவதையும் உச்சநீதிமன்றம் கண்காணித்து வந்தது பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களைக் கண்டறிவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது வரைவு பட்டியல் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டது

இதனையடுத்து இந்த இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த குடிமக்கள் பதிவேட்டில் விடுபட்டவர்களில் உண்மையான குடிமக்களின் பெயர்கள் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அஸ்ஸாம் மாநில பிஜேபி துணைத்தலைவா் திரு விஜய் குப்தா கூறியுள்ளாா் இதற்கிடையே பதிவேட்டில் பெயர் இடம்பெறாதவர்கள் கவலைக்கொள்ளத் தேவையில்லை என்றும் உண்மையான குடிமக்கள் இதில் இடம்பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்று அம்மாநில அமைச்சர் திருமதி பிரமிளா ராணி கூறியுள்ளார் பிரதமின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் மூன்று வட்சம் வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

தமிழ்நாடு

ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கஷ்மீர் பகுதியையொட்டி எல்லைக்பகுதியில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் அப்பகுதியில் உள்ள பாதுகாப்புப் படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார் எந்த ஒரு சூழ்நிலையயும் எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு பாதுகாப்புப் படையினரை அவர் கேட்டுக் கொண்டார் எல்லைப் பகுதியில் ஊடுருவல் நடவடிக்கை அதிகமாகியுள்ளதை அடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்

நேற்று லடாக்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவா் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் ராணுவ நடமாட்டம் உள்ள பகுதிகளில் வேளாண் பணிகளில் ஈடுபட்டதாகத் தெரிவித்தார் இதன் மூலம் அவர்களின் வருவாய் இரண்டு மடங்காக அதிகரித்ததாகவும் அவர் கூறினார் இந்த நடைமுறையை வடகிழக்கு மாநிலங்களிலும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவுத் திரு சதிஷ் ரெட்டி தெரிவித்தார்

ரயில்வே நிலக்கரி சுரங்கம் மருத்துவம் உணவுக்கழகம் மற்றும் சுங்கவரி அலுவலகங்களில் இந்த சோதனை நடைபெற்றது ஊழலை அகற்றும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்தில் உள்ள காற்றாலை மற்றும் சூரிய மின் சக்தி கட்டமமப்பு வசதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிபார்வையிட்டார்

இதன் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை விரிவாக்கும் வகையில் தங்கள் நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர் இந்த நிறுவனத்தின் திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்துவது குறிதது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் விரிவாக விவாதித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கத்திற்கான மாதமாக அடுத்த மாதம் கடைபிடிக்கப்படுகிறது ஊட்டச்சத்து குறைபாடுகளை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் முழுவதும் களையும் நோக்கில் இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஊட்டச்சத்து குறைபாடுகளை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அனைத்து மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய அமைச்ச் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் தரப்பினரும் கொண்டுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த இயக்கம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது இதற்கிடையே தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கைபேசி வசதியை மாநில அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் இன்று வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அங்கன்வாடி னமயத்தின் செயல்பாடுகளையும் குழந்தைகளுக்கு இணை உணவு வழங்கப்படும் தகவல் குழந்தைகளுக்கு எடை எடுத்தல் கா்ப்பிணிகளுக்கு சத்துமாவு வழங்குதல் போன்ற தகவல்களை இணையதளதில் பதிவேற்றம் செய்வதற்கு இந்த கைபேசி வசதி உதவிடும் என்று தெரிவித்தார்

வறுமை ஒழிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எரிசக்தி சேமிப்பு கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த பிரச்சினைகள் குறித்து இந்த சிறப்புக் கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது மகராஷ்டிராவில் ரசாயன ஆலை ஒன்றில் நேரிட்ட வெடி விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது

பாதிக்கப்பட்ட ஆலைக்கு பேரிடர் மீட்புப் படையினர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்

நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்குள் அதிபர் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்று அவர் தெரிவித்துள்ளார்

சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியல் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்

அர்ஜூனா விருதுபெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் இன்று சென்னை திரும்பினாா் அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த விருது பெற்றதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகஅவா் கூறினார்